தமிழகத்தில் இயற்கைஎரிவாயு சார்ந்ததிட்டங்களைகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்தும் அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்

இந்தஆலைசெயல்பாட்டிற்குவரும்போதுஆண்டிற்கு லட்சம் டன் கச்சாஎண்ணெய் சுத்திகரிக்கும் திறனைகொண்டிருக்கும் என்றுதிருநரேந்திரமோடிகூறினார்

உலகநாடுகள் எரிசக்திதுறையில் இந்தியாவில் முதலீடுசெய்யமுன்வரவேண்டும் என்றம் திருநரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசியமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி பெட்ரோலியதுறையின் இந்ததிட்டங்களைநிறைவேற்றுவதற்குதமிழகஅரசு முழு ஒத்துழைப்பு அளித்ததாககூறினார் இந்ததிட்டங்களைதொடங்கிவைத்ததற்காகபிரதமருக்குநன்றிதெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

இன்றபிரதமர் திருநரேந்திரமோடிதலையில் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றஅமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

தொலைத்தொடர்புத்துறையின் உற்பத்திமுனையமாக இந்தியாவைஉருவாக்கும் நோக்கில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிறார் நீதிமன்றசட்டத்தில் திருத்தங்களைமேற்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்தசட்டத்தின் செயலாக்கத்தைஆய்வு செய்வதற்குமாவட்டஆட்சியர்களுக்குஅதிகாரம் அளிக்கும் வகையில் இந்தசுட்டதிருத்தமத் கொண்டுவரப்படுகிறது

தூத்துக்குடிமாவட்டத்திற்குட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொன்டுஅவர் பேசினார் விவசாயிகள் உள்ளிட்டஅனைத்துதரப்பினரின் ஏழைகள் நலனுக்காகபல்வேறுதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவசமாகஅவைவழங்கப்பட்டுவீடுகள் கட்டித்தரும் திட்டம் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குடிமராமத்திட்டத்தின் மூலம் நீர் ஆதாரங்கள் மேம்பட்டுள்ளதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் மதுரையில் ளய்ம்ஸ் மருத்துவமனைஅமைப்பதற்குமத்திய அரசுபோதியநிதிஒதுக்கீடுசெய்யவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

பூரணமதுவிலக்கைஅமல்படுத்தவேண்டும் என்றுபிஜேபிதொடர்ந்துவலியுறுத்தியுள்ளதாகஅக்கட்சியின் மாநிலத்தலைவர் திருமுருகன் கூறியுள்ளார் இன்றகோவையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பெட்ரோல் டீசல் விலையர்வு தற்காலிகமானதுதான் என்றார் பெட்ரோல் டீசல் மீதானவரிகளைகுறைக்கமாநிலஅரசுகளுக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமுருகன் கூறினார் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வுக்கானஅட்டவணை இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

இன்றுகோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பகுதிநேர நூலகங்கள் திறக்கும்போதுதற்காலிகபணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றுகூறினார்

திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளை இன்றுபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார்

இதன் மூலம் விவசாயிகள் மகிழ்ச்சிஅடைந்திருப்பதபாகவும் திருவீரமணிகூறினார்

நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்டபல்வேறுபகுதிகளில் மாநிலஅரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளபறவைகள் சரணாலயங்களில் கணக்கெடுக்கும் பணி இன்றதொடங்கியது ஐந்துசரணாலயங்களில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்துவனத்துறை இந்தகணக்கெடுக்கும் பணியைமேற்கொண்டுவருவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இயேசுகிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளைநினைவுகூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகைவரை இந்ததவக்காலத்தைகடைபிடிக்கின்றனர்

கன்னியாகுமரிமாவட்டத்தில் நீர்வாழ் பறவைகள் குறித்தகணக் கெடுப்பு பணி இன்றுதொடங்கியது இங்கிலாந்துக்குஎதிரான எஞ்சிய இரண்டுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்தியஅணிஅறிவிக்கப்பட்டுள்ளது விராட்கோலிதலைமையிலான இந்தஅணியில் புதிதாகஉமேஷ்யாதவ் இடம்பெற்றுள்ளார் நான்குபோட்டிகளைகொண்ட இந்ததொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றிடெற்றுசமநிலையில் உள்ளன